கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்

விவகாரத்தில் பிஜேபியின் பிரியங்கா ஷர்மா கைது செய்யப்பட்டது தன்னிச்சையான நடவடிக்கை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது ஐ எஸ் கார்ஸான் பயங்கரவாத குழுவை ஐநா தடை செய்துள்ளது

இதனையொட்டி பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிரவாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமா் திரு நரேந்திரமோடி பீகாரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினாா்

ஊழலற்ற நிர்வாகத்தை தமது அரசு உறுதி செய்திருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பஞ்சாப் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் கடந்த மக்களவைத் தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம்சாட்டினார் புதிய வேலைவாய்ப்புக்களை உருவாக்க மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி அவசரமாக செயல்படுத்தப்பட்டதன் காரணமாக வணிகர்கள் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் திரு ராகுல்காந்தி கூறினார் தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவைக்கு உட்பட்ட பகுதிகளில ் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் திமுக ஆட்சிப் பொறுப்பில் இல்லாதபோதிலும் கூட மக்கள் நலனுக்காக தொடா்ந்து பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார் மக்கள் நலனில் அக்கறையின்றி அஇஅதிமுக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம்சாட்டனார் தேர்தல் முடிவுகளுக்குப் பின்னர் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் துத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் மற்றும் முதல்வரின் காப்பீடு திட்டங்களினால் ஏராளமானோர் பயனடைந்திருப்பதாகக் குறிப்பிட்டார்

தமிழகம் உள்ளிட்ட மூன்று மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு வாக்கு எண்ணிக்கைக்கான முனனேற்பாடுகள் குறித்த பயிற்சி முகாம் இன்று சென்னையில் நடைபெற்றது துணைத் தேர்தல் ஆணையா்கள் திரு உமேஷ் சின்ஹா டாக்டர் சந்தீப் சக்சேனா மற்றும் ஆணையத்தின் இரண்டு இயக்குநர்கள் இந்த முகாமில் பயிற்சி வழங்கினர்

மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியின் உருவப்படத்தை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட விவகாரத்தில் பிஜேபியின் பிரியங்கா ஷர்மாவை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்திருப்பது தன்னிச்சையான நடவடிக்கை என்று முதல் கட்டத்திலேயே தெரியவந்ததாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது பிரியங்கா சர்மாவின் சகோதரர் இன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் நீதிமன்றம் ஜாமீன் அளித்தபோதும் தமது சகோதரி விடுவிக்கப்படவில்லை என்று முறையிட்டார் இந்த வழக்கை விசாரித்த விடுமுறைகால அமர்வு நீதிபதிகள் செல்வி இந்திரா பானர்ஜி சஞ்சீவ் கண்ணா கொண்ட அமர்வு உடனடியாக பிரயங்காவை விடுவிக்கவேண்டும் என்றும் தவறினால் சும்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் மேற்குவங்க அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இன்று காலை ஒன்பது நாற்பது மணிக்கு பிரியங்கா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார்

மாநிலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகளை மத்திய மாநில அரசுகள் சிறப்பாக செய்துள்ளதாகவும் மறுசீரமைப்பு பணிகளும் விரைந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பின் இரண்டு முக்கிய குழுக்களுக்கு ஐ நா பாதுகாப்பு சபை தடை விதித்துள்ளது அல்கொய்தா அமைப்புடன் ஐ எஸ் ஐ எல் கார்ஸான் ஐ எஸ் கே ஆகிய அமைப்புகள் தொடர்பு வைத்திருந்ததுடன் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நாடுகளில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலிலும் இந்த அமைப்புகள் சம்பந்தப்பட்டிருப்பதையடுத்து தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது

ஐநா அறிவித்துள்ள தடையால் இந்த அமைப்புகளின் சொத்துக்கள் முடக்கப்படுவதுடன் இதனை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது

பாகிஸ்தானைச்சேர்ந்த ஜெய்ஷ் ஏ முகம்மது அமைப்பிள் தலைவன் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்த ஐநா இரண்டு வாரங்களுக்குள் ஐ எஸ் அமைப்பின் இரண்டு குழுக்களுக்கு தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடன் சேர்ந்து அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் மகுத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கவேண்டும் என ஐநா விடம் வலியுறுத்தின

ஜமாத் உத் தவா அமைப்பின் தலைவன் ஹபீஸ் சையதின் மைத்துனன் அப்துல் ரஹ்மான் மாக்கி பாகிஸ்தான் அரசை எதிர்த்து அவதுறாக பேசிய குற்றத்திற்காக கைதுசெய்யப்பட்டுள்ளான் ஜமாத் உத் தவா அமைப்பின் அரசியல் மற்றும் சர்வதேச விவகாரங்களை கவனித்து வந்த மாக்கி அதன் அறக்கட்டளைக்கும் பொறுப்பு வகித்து வந்தான் பாகிஸ்தான் அரசின் நிதித்துறையை சேர்ந்த தேடுதல் படையின் செயல்பாடுகள் குறித்து அந்த நபர் விமர்சித்ததாகவும் கூறப்படுகிறது அமெரிக்காவில் அலபாமா சௌட் சபை கருக்கலைப்பை தடை செய்வதற்கான மசோதாவை நிறைவேற்றியுள்ளது

தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது

இதற்கிடையே உதகமண்டலம் சுற்றுப்புறப் பகுதிகளில் இன்று பிற்பகல் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிலையில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் விருதுநகர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

பிரிட்டிஷ் தளபதி ஜெனரல் சர் ராயிடமிருந்து ஃபீல்டு மாஸ்டர் கரியப்பாவிடம் ஒப்படைக்கப்பட்டது உலகக்கோப்பையை வென்ற குரேஷய கால்பந்து வீரர் இகாக் ஸ்டிமாக் இந்திய கால்பந்து குழுவுக்கு தலைமை பயிற்சியாளராக இரண்டாண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்